திட்டம் சவ்பாக்யா திட்ட பயனாளிகளுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார்

தளபதி எஸ் பி தியாகி மற்றும் சிலருக்கு எதிராக கூடுதல் குற்றப் பத்திரிகையை அமலாக்க இயக்ககம் தாக்கல் செய்துள்ளது

வருகிறது ஆசிய ஜூனியா மல்யுத்தப் போட்டிகளில் வீரேஸ்குன்டு வெண்கல பதக்கம் வென்றுள்ளாா்

பிரதமின் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தூர்தர்ஷனின் டிடிநியூஸ் அலைவரிசையிலும் நரேந்திர மோடி மொபைல் அப் லும் காணலாம் பெண்கள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றோர் பிரிவினர் உள்ளிட்ட சில பிரிவு கைதிகளுக்கான தண்டனை குறைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி சில நிபந்தனைகளை நிறைவு செய்யும் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள்

புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

எனினும் கொலை பயங்கரவாதம் ஆள் கடத்தல் பாலியல் கொடுமை வரதட்சனை மரணம் போன்ற குற்றங்கள் இழைத்து தண்டனை பெற்றவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது தில்லி பேச்சுக்களின் இரண்டு நாள் கூட்டத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறார்

இக்கூட்டத்தில் திருமதி சுஷ்மா சுவராஜ் முக்கிய உரை நிகழ்த்துவார் இந்த கூட்ட விவாதங்களில் இந்தியா ஆசியாள் நாடுகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள கொள்கை வகுப்பாளர்கள் உயர் அதிகாரிகள் வெளிநாட்டு தூதர்கள் வர்த்தக தலைவர்கள் சிந்தனை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வி ஐ பி ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் விமானப்படை முன்னாள் தலைமை தளபதி எஸ் பி தியாகி மற்றும் சிலருக்கு எதிராக தில்லி நீதிமன்றத்தில் அமலாக்க இயக்ககமும் கூடுதல் குற்றப் பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இது பற்றிய விசாரணை நாளை நடைபெறும் இந்த குற்றப் பத்திரிகையில் எஸ் பி தியாகி அவரது சகோதரர் வழக்கறிஞர் கௌதம் கைதான் இத்தாலிய தரகங்கள் கார்லோ ஜெரோசா கைடோ ஹாஸ்ச்கே ஃபின்மெக்காளிக்கா நிறுவனம் ஆகியோர் மீது குற்றம்சாட்டப்பட்டுள்ளது

இவர் சென்ற பிப்ரவரியில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டாா் இந்த வழக்கு தொடர்பாக ஆந்திரா வங்கியின் முன்னாள் இயக்குநர் மற்றும் தில்லி வர்த்தன் ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர்

பொருளாதார மோசடிகளில் ஈடுபட்டபின் வழக்கு விசாரணையிலிருந்து தப்புவதற்காக நாட்டைவிட்டு வெளியேறி குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் வழங்குவதற்கு என இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது

மாவட்டங்களில் உள்ள அரசு பொது நூலகங்களிலிருந்து இந்த மையங்கள் செயல்படும் என்று அவர் கூறினார்

மாணவர்களிடையே நமது பண்பாடு மற்றும் பாரம்பரிம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் பொது நூலக செயலி ஒன்றையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் துருக்கியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை முடிவுக்கு வந்துள்ளது

இன்று முடிவுக்கு வந்தது

சிறையில் இருக்கும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமா் திரு நவாஸ் ஷெரீப் க்கு எதிரான எஞ்சியுள்ள இரண்டு ஊழல் வழக்குகளின் விசாரணையை திறந்ததாக நடத்துவதற்கு பாகிஸ்தான் காபந்து அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த விசாரணை சிறையிலேயே நடைபெறும் என்று முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கை திரும்ப பெறப்படுகிறது

நேபாள பிரதம் திரு ஷாமா ஒலியும் பிரதம் திரு நரேந்திர மோடியும் சென்ற ஏப்ரல் மே மாதங்களில் மேற்கொண்ட பரஸ்பர பயணங்களுக்கு பிறகு இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இந்தியாவும் நேபாளமும் ஆய்வு செய்துள்ளன காத்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற இந்தியா நேபாள் மேற்பாாவை அமைப்பிள் ஆறாவது கூட்டத்தில் அளைத்து இருதரப்பு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களும் விரைவாக முடிக்கப்படவேண்டுமென வலியுறுத்தியது செயல்படுத்தும்போது ஏற்படும் இன்னல்களை களைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அது கேட்டுக்கொண்டது எல்லை தாண்டிய ரயில் திட்டங்கள் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள்

இந்த கூட்டத்திற்கு நேபாளத்தில் உள்ள இந்திய தூதர் திரு மஞ்ஜிவ் சிங் பூரி நேபாள வெளியுறவு செயலாளர் திரு சங்கர் தாஸ் பைராகி ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்கினர்

மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலாளர் திரு தர்காசங்கள் மிஸ்ரா புதுதில்லியில் இதை தெிவித்தாா்

திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை விரைவாக செயல்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் புதுதில்லியில் நடைபெறும் ஆசிய ஜூனியா் மல்யுத்த போட்டிகளிகளின் இரண்டாம் நாளான நேற்று விரேஷ் குன்டு வெண்கல பதக்கம் வென்றாா்

இவரது முதலாவது சா்வதேச பதக்கமாகும்

மகளிர் பிரிவு மல்யுத்த போட்டிகள் இன்று தொடங்குகின்றன ஃப்ரி ஸ்டைல் மல்யுத்த போட்டிகள் வரும் சனிக்கிழமை தொடங்குகிறது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தற்போதைய சாம்பியன் பி சாய் பிரனீத் தொடக்கச் கற்று போட்டியில் தோல்வியடைந்து வெளியேறினா்

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது